இன்றுமுதல் நடைமுறைக்கு வந்துள்ளது கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தவும் அடுத்த ஒரு மாதத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெறும் இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது

வாகன ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த முறையில் சுங்கச்சாவடி வழித்தடத்தில் வாகனம் செல்லும்போது தடுப்பு கம்பிக்கு மேல் உள்ள ஸ்கேனர் மூலம் பரிசோதிக்கப்பட்டு மின்னணு தானியங்கி முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும்

பிரதமர் திரு

காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தள் இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இத்தகைய செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் விளக்கமளித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது தொழிலதிபர்கள் பொருளாதார வல்லுநர்கள் பங்குதாரர்கள் நிதித்துறை வர்த்தகம் வேளாண் மற்றும் சமூக அமைப்பினர் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் அமைப்பினர் உள்ளிட்டோருடன் நிதியமைச்சர் கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்

இதனையொட்டி குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு குஜராத் மாநிலம் சர்தார் படேல் பல்கலைக்கழகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டிற்காக சர்தார் படேல் ஆற்றிய ஈடு இணையற்ற சேவை அனைவருக்கும் உந்துசக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு அமீத்ஷா திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்

மனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும்

இதனிடையே தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்கள் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நடைபெறுகிறது திருச்சி மாவட்டத்தில் உப்பிலியபுரம் துறையூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்புகளை ஆட்சித்தலைவர் திரு சிவராசும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஆட்சித்தலைவர் திரு மெஹராஜும் ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை பெரம்பலூர் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற இப்பயிற்சி வகுப்புகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வு செய்தனர்

சேலம் மாவட்டத்திற்கு திரு காமராஜ் நாகை திரு ஞானசேகரன் நாமக்கல் திரு ஜெகன்னாதன் ராமநாதபுரம் திரு அதுல் ஆனந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சூசூசூ தங்கமணி தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணிக்கான எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி உள்ளாட்சி தேர்தலுக்குப்பிறகு அறிவிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிமராமத்து திட்டம் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

இம்முகாமில் யானைகளுக்கு பசுந்தீவனம் ஊட்டச்சத்து உணவுகள் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவை அளிக்கப்படும்

ராஜேந்திரன் இன்று தொடங்கிவைத்தார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் தேசிய வருவாய் திறன் தேர்வு இன்று நடைபெற்றது